கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளைத் தொடங்குகிறோம்

இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்கு வங்கத்தின் அசன்சால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கொரோனா நிலவரங்களை கருத்தில் கொண்டு கும்பமேளா கொண்டாட்டங்களை அடையாள ஊர்வலங்களாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது குறித்து மகா மண்டலேஸ்வரர் சுவாமி அவதேஷானந்த கிரியுடன் அவர் தொலைபேசியில் தொடர்புக் கொண்டு பேசினார் இதை தொடர்ந்து கும்பமேளா கொண்டாட்டங்களுக்காக பெரும் எண்ணிக்கையில் கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என சுவாமி அவதேஷானந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார் உயிர்களை பாதுகாப்பதே மிகப் பெரிய புண்ணியம் என்பதால் கொரோனா விதிமுறைகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றின் விளைவுகளை சமாளிப்பதற்கான தடுப்பூசிகள் அனைத்து நாடுகளுக்கும் கிடைப்பதில் சமத்துவம் இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் பொருளாதார மற்றும் சமூக பேரவை சார்பில் அனைவருக்குமான தடுப்பூசி என்பது குறித்து மெய்நிகர் முறையில் நடைபெற்ற அமைச்சர்கள் நிலையிலான சிறப்புக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தடுப்பூசிகள் பற்றிய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி பணிகளிலும்கொரோனா பெருந்தொற்று பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதிலும் சர்வதேச நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு தேவை என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது குறித்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி கவலை வெளியிட்டுள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போர் தேசிய சவால் என்றே காங்கிரஸ் கருதி வருவதாகவும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இதை பராமரித்தல் அவசியம் என்றும் திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசிகள் வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுவதை அனுமதிக்குமாறு ஒடிசா முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அரசின் விநியோக கட்டமைப்பிற்கு வெளியிலும் தடுப்பூசிகள் கிடைக்க தொடங்கினால் விருப்பம் உள்ளவர்கள் தடுப்பூசி பெறுவது எளிதாகும் என்று அவர் கூறியுள்ளார் வசதி இல்லாதவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் அரசுத் தரப்பினர் கூடுதல் கவனம் செலுத்தவும் இதனால் ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உலக அளவில் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட நம்பகமான தடுப்பூசிகளுக்கு இந்தியாவிலும் அனுமதி அளித்தல் தொற்று அதிகம் உள்ள மாநகரப் பகுதிகளில் தடுப்பூசிக்கு தகுதி பெறுவதற்கான வயது வரம்பை குறைத்தல் உள்ளிட்ட ஆலோசனைகளும் கடிதத்தில் இடம் பெற்றுள்ளன

கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ரயில்வே அமைச்சகம் இது குறித்து அனைத்து ரயில்வே மண்டலங்களின் பொது மேலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது

புதுச்சேரியில் இருவரும் காரைக்காலில் ஒருவருமாக மூவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

அருண் கூறியுள்ளார் ரெட்டியார்பாளையம் லாஸ்பேட்டை வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று அதிகம் இருப்பதால் கூடுதல் எச்சரிக்கை தேவை என்றும் அவர் கூறியுள்ளார்

முன்னதாக விவேக்கின் இல்லத்தில் இருந்து மயானம் வரை நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ரசிகர்கள் பொது மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதி ஊர்வலத்திற்கு முன்பாக விவேக்கின் இல்லத்தில் இன்று காலை முதலே திரைப்பட பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் உட்பட பலர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்

பத்மஸ்ரீ விருது பெற்றவரான விவேக் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் காட்டிய வழியில் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்திலும் பல்வேறு சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார் திரைப்பட நடிகர் விவேக் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் விவேக்கின் நகைச்சுவை காட்சிகளும் அறிவுப்பூர்வமான வசனங்களும் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியூட்டி வந்ததாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் திரைப்படத்தில் மட்டுமின்றி சொந்த வாழ்விலும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூகம் பற்றிய அக்கறையை வெளிப்படுத்தி வந்தவர் விவேக் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்களும் விவேக் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

மீட்டர் மழை பதிவாகி உள்ளது